அமித் ஷா தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார்

போட்டி இன்று விசாகப்பட்டிணத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச்சட்டம் எக்காரணத்தைக் கொண்டும் திரும்பப்பெறப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அந்தச் சட்டத்தை திரும்பப்பெறும் வாய்ப்பே இல்லை என்றார் இந்த மசோதாவால் இந்திய குடிமக்களுக்கு எந்தவொரு அநீதியும் இழைக்கப்படவில்லை என்று கூறினார் இந்தப் பிரச்னையில் மாணவர்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்டசிகள் தவறாக வழி நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு

குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்தவொரு இந்தியருக்கும் எதிரானது அல்ல என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷண் ரெட்டி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த சுட்டம் குறித்து பொதுமக்கள் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தவறான தகவல்களை நம்பவேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் அமைதியும் சமூக நல்லிணக்கமும் தொடர அனைவரும் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் துணைத்தலைவர் திரு ஜார்ஜ் குரியன் வரவேற்றுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை கூறும் நபர்கள் பாகிஸ்தானில் சிறுபான்மை மக்கள் துன்புறுத்தப்படுவது குறித்து மவுனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டினார் குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கு நீதி வழங்கும்போது அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சிக் கூடங்களாக திகழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மாநாட்டில் பேசிய அவர் இந்திய பல்கலைக்கழகங்கள் சர்வதேச அளவில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அவற்றின் தரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம் என்று கூறினார் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் ஆகியவற்றுக்கு அப்பால் தேசிய நாட்டு நலப்பணித்திட்டம் மற்றும் இதர அமைப்புகள் மூலமாக சமூக நோக்கமுள்ள செயல்பாடுகளிலும் மாணவர்களை பல்கலைக்கழகங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாணவர்களை வேலை தேடும் நபர்களாக மாற்றாமல் வேலை வழங்குவோராக மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய பட்ஜெட் குறித்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இக்கூட்டத்தில் கலந்துகொள்வதற்காக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் புதுதில்லி சென்றுள்ளார் புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசிடம் தாம் கோரப்போவதாக கூறினார் இந்நிலையில் மத்திய பட்ஜெட் குறித்து நேற்று நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொழில் துறையினர் வர்த்தகம் மற்றும் சேவை துறையினருடன் ஆலோசனை நடத்தினார் இதனிடையே சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தலைமையில் நடைபெறவுள்ளது வரி வசூலை அதிகப்படுத்த தற்போதுள்ள வரிமுறையில் மாற்றங்கள் கொண்டு வருவது தொடர்பாக இந்தக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

பி எஸ் என் எல் நிறுவனத்தை எம் டி என் எல் நிறுவனத்துடன் இணைப்பது தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று தொடங்கிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகிறது மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும்

நீலகிரி மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க இரண்டு கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியிருக்கிறார்

தருமபுரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை சுமுகமாக நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோயில்கள் வனவிலங்கு பூங்காக்கள் மற்றும் தனியார் வசமுள்ள யானைகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள அருள்மிகு மகாலிங்க ஸ்வாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான யானையை கோயில் நிர்வாகம் முறையாக பராமரிக்காதது தொடர்பாக தனியார் தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது

ஜம்மு கஷ்மீரில் சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு

சிவனருள் தெரிவித்துள்ளார்

அஜய்குமார் கூறியிருக்கிறார் தண்டையார்பேட்டைதொற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பனர் பட்டயப் பயிற்சிக்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

விசாகப்பட்டிணத்தில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்தப் போட்டி தொடங்குகிறது

மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியா நாளை இறுதிப்போட்டியில் ஸ்வீடனை எதிர்கொள்கிறது